வேளாண்துறைசீர்திருத்தங்கள் விவசாயிகளின் வாழ்வில் புதியசாத்தியகூறுகளைஏற்படுத்தியுள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் நிகழ்ச்சிவாயிலாகநாட்டுமக்களிடையேஉரையாற்றியபிரதமர் மன்கிபாத் உள்ளுர் பொருட்களைபொதுமக்கள் அதிகம் வாங்கிபயன்படுத்தவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார்

புதுப்பிக்கத்தக்களரிசக்திதுறையில் முதலீடுகளுக்குஉகந்தநாடாக இந்தியாதிகழ்வதாகபெட்ரோலியத்துறைஅமைச்சர் திருதர்மேந்திரபிரதான் கூறியுள்ளார்

ஆஸ்திரேலிய அணிரன்குவிப்பில் ஈடுபட்டுள்ளது

பல ஆண்டுகளாகவிவசாயிகள் எந்தகோரிக்கைகளைமுன்வைத்துவந்தார்களோ அவைநிறைவேறி இருப்பதாககூறினார் தீவிரமானகருத்துபரிமாற்றங்களுக்குபின்னர் நாடாளுமன்றம் விவசாயத்துறைசீர்திருத்தங்களுக்குசட்டபூர்வஅந்தஸ்தைவழங்கியிருப்பதாகஅவர் தெரிவித்தார்

மகாராஷ்ட்ராவில் மக்காச்சோளவிவசாயிஒருவருக்குதனதுவிளைபொருட்களுக்கானமுழுத் தொகையையும் விளைச்சல் வழங்கிய மூன்றுநாட்களுக்குள் வழங்கப்பட்டதாகபிரதமர் குறிப்பிட்டார் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்குறிப்பிட்டகாலத்திற்குள் விலைகிடைக்காவிடில் புகார் அளிக்க புதியசட்டத்திருத்தத்தில் வழிவகைசெய்யப்பட்டிருப்பதாகபிரதமர் தெரிவித்தார்

இதபோன்றவிழிப்புணர்வு ஏற்படுத்தும் முன்முயற்சிகள் மூவம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றுஅவர் கூறினார்

இருந்தபடியேபொதுமக்கள் வீட்டீல் இணையதளம் மூலம் மெய்நிகர் காட்சிவாயிலாகதில்லிஅருங்காட்சியகத்தைகாண முடியும் என்றுஅவர் கூறினார் தொழில்நுட்பம் வாயிலாககலாச்சாரமரபுகளையும் அடையாளங்களையும் மக்களுக்குகொண்டுசேர்ப்பதுமிகவும் முக்கியம் என்றுஅவர் தெரிவித்தார்

இயற்கையை புதியதோர் கோணத்தில் அனுபவிக்கும் வாய்ப்பையும் வழங்கியுள்ளதாகஅவர் குறிப்பிட்டார்

பொதுமக்கள் பறவைகளைகண்காணிக்கும் அமைப்புகளோடு இணைந்துசெயல்பட்டு இயற்கையின் சூழலைசிப்பதோடு பாதுகாக்கவும் உதவவேண்டும் என்றுவலியுறுத்தினார் இந்தியாவின் கலாச்சாரம் சாத்திரங்கள் உலககவனத்தைஈர்க்கும் மற்றம் மையங்களாக இருந்துள்ளதைபிரதமர் சுட்டிகாட்டினார் இதன்மீதுஆர்வம் கொண்டபவர் தேடலுக்காகவே இந்தியாவிற்குவந்ததாகவும் சிலர் இந்தியாவிலேயே தங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

நியூசிலாந்துநாடாளுமன்றத்திற்கு புதிதாகதேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியவம்சாவளியைசேர்ந்தடாக்டர் கவுரவ் ஷர்மா சமஸ்கிருதத்தில் உறுதிமொழிஏற்றதற்குஅவர் நல்வாழ்த்துகளைதெரிவித்துக் கொண்டார்

உலகஅளவில் குருநானக் தேவ் அவர்களின் தாக்கம் தெள்ளத் தெளிவாககாணப்படுவதாகஅவர் கூறினார்

அவர்களதுகனவுகளைஉதயமாக்கவேண்டும் என்றுபிரதமர் வலியுறுத்தினார் கல்விநிறுவனங்களில் பாடம் பயின்றமாணவர்கள் தாம் பயின்றபள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ தங்களுடையநன்றிகடனைசெலுத்தும் வகையில் உதவிகளைவழங்க வேண்டும் என்றுபிரதமர் கேட்டுக் கொண்டார்

குதேசிகோட்பாட்டைகுறிப்பிட்டபிரதமர் அரவிந்தரின் பொதுமக்கள் ஊசிமுதல் மீ தீப்பெட்டிவரைஅனைத்தையும் உள்ளூர் பொருட்களாகவாங்கவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார்

பாபாசாஹேப் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினம் டிசம்பர் ஆறாம் தேதியன்றுகடைபிடிக்கப் படுவதையாட்டி நாட்டுமக்கள் கடமைகளைசெவ்வனேநிறைவேற்றஉறுதியேற்கவேண்டும் என்றுஅவர் தெரிவித்தார்

மூன்றாவதுசர்வதேசளரிசக்திதுறைமுதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றியஅவர்

தமிழகத்தில் கார்த்திகைதீபத் திருவிழா இன்றுகொண்டாடப்படுகிறது இதனையொட்டிதிருவண்ணாமலைஅருள்மிகுஅருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் இன்றுஅதிகாலைபரணிதீபம் ஏற்றப்பட்டது இந்தவிழாவில் இந்துசமயஅறநிலையத்துறைஅமைச்சர் திருசேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் இன்றுமாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்துஅறுநுற்றுஅறுபத்துஎட்டுஅடிஉயரமுள்ளஅண்ணாமலையார் மலையின் மீதமகாதீபம் ஏற்றப்படஉள்ளது

வரும் இரண்டாம் தேதிதமிழககடலோரபகுதியைநோக்கிநகரக்கூடும் எனகணிக்கப்பட்டுள்ளது